நிவர் புயல் பாதிப்புகளைமதிப்பீடுசெய்வதற்கானமத்திய குழு இன்றுசென்னைவருகிறது காவிரி குண்டாறுநதிநீர் இணைப்பு திட்டத்திற்குஅடுத்தமாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா்

வங்கக்கடலில் நிலைக் கொண்டிருந்தஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் காற்றழுத்ததாழ்வு மண்டலமாகமாறிஅதே இடத்தில் மையம் கொண்டுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் நிவர் புயல் பாதிப்புகளைமதிப்பீடுசெய்வதற்கானமத்திய குழு இன்றுசென்னைவருகிறது

இக்குழுவில் மத்தியஊரகவளா்ச்சித் துறை இயக்குநா் திருதரம்விா ஜா மின்சக்திஆணையத்தின் துணை இயக்குநர் திரு ஓ பிசுமன் மீன்வளத் துறையின் ஆணையர் டாக்டர் பால் பாண்டியன் நிதியமைச்சகத்தின் இணை இயக்குநர் திருஅமித் குமார் வேளாண் அமைச்சகத்தின் இயக்குநர் டாக்டர் மனோகரன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் காவிரி குண்டாறுதிநீர் இணைப்பு திட்டத்திற்குஅடுத்தமாதம் அடிக்கல் நாட்டப்படும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

இதுகுறித்துமிழகமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி மத்தியஅரசுக்குஉரியஅழுத்தம் தரவேண்டும் என்றுஅவர் கூறியுள்ளார் பா ம க நிறுவனா் மருத்துவா் ச ராமதாசுவிடுத்துள்ளஅறிக்கையில் சென்னையில் செயல்படும் தமிழாய்வு நிறுவனத்தை மூடக்கூடாதுஎன்றும் பல்கலைக் கழகமாகஉயா்த்தவேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பல்வேறுதுறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்த்திருத்தநடவடிக்கைகளால் ஏற்படும் மாற்றத்தை மக்கள் நலனுக்கானசெயல்திட்டமாகமாற்றமத்தியஅரசுகடமைப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடகூறியுள்ளார்

கல்முனையிலிருந்துபழவேற்காடுவரைகடலோரப் பகுதிகளில் கடல் அலைகள் இரண்டுமுதல் நான்குமீட்டர் உயரம் வரைஎழும்பக்கூடும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் எனவேமீனவர்கள் வங்கக் கடலிலும் அரபிக்கடலின் தென்கிழக்குபகுதியிலும் மாலத்தீவை ஓட்டியுள்ளபகுதிகளிலும் மீன் கடலுக்குள் பிடிக்கச் செல்லவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் தாழ்வு மண்டலம் காரணமாக இன்றுநீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்தமற்றும் மிகபலத்தமழைபெய்யக்கூடும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளுர் காஞ்சிபுரம் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் லேசானதுமுதல் மிதமானமழையும் பெய்யக்கூடும் என்றுவானிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது சென்னைமற்றும் புறநகா் பகுதிகளைபொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமானமழையும் அவ்வப்போதுகனமழையும் பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

நேற்றதிருவையாறு

இதன்காரணமாக சங்கராபரணிஆற்றின் கரையோரம் உள்ளவீடூர் பொம்பூர் கணபதிப்பட்டு

கடலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த இம்மழையால் நிரம்பியுள்ளஏரி குளங்கள் பொதப்பணித் துறையால் கண்காணிக்கப்பட்டுவருவதாகவும் மழையைபொறுத்தஉபரிநீர் திறந்துவிடப்படும் என்றும் அம்மாவட்டத்திற்கானகண்காணிப்பு அதிகாரிதிருககன்தீப் சிங் பேடிதெரிவித்துள்ளார்

இருவரிசெய்திகள் ஆப்கானில் அமைதியைஏற்படுத்ததாலிபான் தீவிரவாதிகளுடன் பேச்சுக்கள் நடைபெற்றுவரும் நிலையில் தொடர்ந்துஅந்நாட்டில் வன்முறைநீடிப்பதைஏற்றுக்கொள்ளமுடியாதுஎன்றுஅமெரிக்காகூறியுள்ளது தனியார் துறையினரைஊக்கப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு துறையில் புரட்சிகரமானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகஅத்துறைக்கானமத்தியஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் சுட்டப்படிப்புக்கானஅரியர் தேர்வு காலஅட்டவணைகுறித்துபல்கலைக் கழகசிண்டிகேட் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றுசென்னைஉயா்நீதிமன்றத்தில் சட்டப் பல்கலைக் கழகம் தெரிவித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் கோவாவில் நடைபெற்றுவரும் ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியில் நேற்றுபெங்களுரு அணிஒன்றுக்கு பூஜ்யம் என்றகோல் கணக்கில் சென்னைஅணியைவென்றது